இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு நாட்டிங்ஹாமில் தொடங்குகிறது

முன்னதாக மாநிலத்தில் வெள்ள நிலவரம் மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தலைமையிலான உயர்மட்டக் குழுவினருடன் பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டார் நீரால் சூழப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை மீட்க கூடுதல் ஹெலிகாப்டர்களை முதலமைச்சர் பிரதமரிடம் கோரினார் பத்தனம் திட்டா செங்கனூர் திரிசூர் சாலக்குடி உட்பட ளர்ணாகுளம் மாவட்டத்தில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் இன்று பார்வையிட்டார் அம்மாநில ஆளுநர் திரு சதாசிவம் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மத்திய அமைச்சர் திரு

அல்போன்ஸ் உள்ளிட்டோர் பிரதமருடன் சென்றனர்

இதனிடையே கேரள மாநிலத்தின் பல பகுதிகளில் இன்றும் மிக பலத்த மழை பெய்து வருவதால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது

எடப்பாடி கே

தமிழக மக்களிடமிருந்து பெறப்பட்ட பல கோடி ரூபாய்மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அம்மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் இப்பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும் கூறினார்

இப்பணிகளை ஒருங்கிணைக்க தமிழக வருவாய் நிர்வாக ஆணையரின் கீழ் திரு சந்தோஷ்பாபு திரு

இம்மருந்து பொருட்கள் கோவையிலிருந்து பாலக்காட்டிற்கும் நெல்லை மாவட்டத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலுள்ள சுகாதாரத் துறை இயக்குநர்களுக்கு கேரள தமிழக எல்லையோர மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

மொரிஷியஸ் பிரதமர் திரு பிரவீன்குமார் ஜெகநாத் இதனை துவக்கி வைத்தார்

இம்மாநாட்டின் நோக்கம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் விரிவாக எடுத்துரைத்தார்

எடப்பாடி கே

பள்ளிப்பாளையம் குமாரப்பாளையம் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகள் குறித்த ஆய்வு கூட்டத்தில் இன்று பங்கேற்ற மாநில மின்துறை அமைச்சர் திரு

மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரியில் திறந்து விடப்பட்டுள்ள நீர் கடைமடை பகுதியை சென்றடையும் வகையில் துரித ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

மணியன் நாகை மாவட்டத்தில் கொள்ளிடம் ஆற்றுப்படுகையில் தடுப்பணை கட்டுவது குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறி துறை அமைச்சர் திரு ஓ

முதலைமேடு நாதல்படுகை உள்ளிட்ட நீரால் சூழப்பட்ட கிராமங்களை இன்று ஆய்வு செய்த அவர் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்படுவதாக கூறினார்

நடராஜன் மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி